சண்முகம் ஆலோசனை நடத்தினார்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

கேபி அன்பழகன் கூறியுள்ளார்

சண்முகம் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் நோய்த் தடுப்புப் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தக் கூட்டத்தில் மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் திரு

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இதனையடுத்து

மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையும் நாள்தோறும் மாநிலத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளது

அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கேரவுள்ள மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய காலஅவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

ராசாமணி அறிவித்துள்ளார் மருத்துவம் பால் விநியோகம் ஆகியவற்றுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மளிகை மற்றும் காய்கறிக் கடைகள் உழவர் சந்தை இறைச்சிக் கடைகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் அனுமதி இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஊரடங்கை மீறும் வகையில் வெளியே நடமாடுவோர்மீது காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமான காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நடத்தப்படுவதால் நோய்த் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகமாக தெரியவந்துள்ளதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் ஆட்சியர் திரு ஆர்கண்ணன் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

எனவே முழுஊரடங்கு அறிவிப்பதற்கான தேவை தற்போது எழவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த ராவ் தெரிவித்துள்ளார்

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது

இதனை தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

ஷாங்ாய் ஒத்துழைப்பு அமைப்பு நடத்திய சுகாதாரத்துறை அமைச்சா்களின் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் இந்தியாவில் பத்து லட்சம் பேரில் ஒருவர் மட்டுமே உயிரிழப்பதாகக் கூறினார்

முருகன் கூறியுள்ளார் திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாத்தான்குளம் கடையம் உட்பட பல இடங்களில் நடைபெறக்கூடிய காவல்நிலைய உயிரிழப்புகளின் பின்னணியில் உள்ளவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள்மீது உரிய நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் கோவில்களை வழிபாட்டுக்காக திறக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாடுமுழுவதும் காலியாக உள்ள சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தோ்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது

புவியரசன் தெரிவித்துள்ளார்

ராஜஸ்தான் மாநில சுட்டப்பேரவையை உடனடியாக கூட்டுமாறு அம்மாநில ஆளுநர் திரு கல்ராஜ் மிஸ்ராவை முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் நேற்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் நாடுமுழுவதும் நெல் பருப்பு உள்ளிட்ட குறுவைப் பயிர்களின் விதைப்பு கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தமிழக ஊரக புத்தாக்க திட்டத்தின்கீழ்

விஜயபாஸ்கர் வழங்கினார்

சண்முகம் நேற்று வழங்கினார்

உதயகுமார் நேற்று தொடங்கி வைத்தார்